ஊழலற்ற நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்திருப்பதாக பிஜேபி கூறியுள்ளது

இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த புயலினால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார் ஜடிசா மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க தமிழக அரசு தயாராக இருப்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

பதற்றம் அளிக்க்கூடியவை என கண்டறியப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளில் கூடுதல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பும் வலுப்படுத்தப்பட்டுள்ளது

மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டு பிஜேபி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்தியப்பிரதேசத்தில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் மக்கள் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தியுள்ளதாக கூறிய அவர் அவற்றை பட்டியலிட்டார் ஊழலற்ற நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்திருப்பதாகவும் அவர் கூறினார் எதிர்க்கட்சிகள் ஊழல் குற்றச்சாட்டுக்களுக்கு உள்ளாகி இருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி தான் வெற்றி பெற வேண்டும் என்று மக்கள் தீர்மானித்துள்ளதாக அக்கட்சியின் தலைவர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் ஹரியானாவில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எதிராக எந்தவொரு ஊழல் குற்றச்சாட்டும் தெரிவிக்க இயலாது என்றும் அவர் கூறினார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் பலர் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி இருப்பதாக திரு அமித் ஷா தெரிவித்தார் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு தவறான பொருளாதார கொள்கைகளை பின்பற்றி வந்ததாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் பிரதமருமான டாக்டர் மன்மோகன் சிங் கூறியுள்ளார் பிடிஐக்கு அளித்த பேட்டியில் இதனைத் தெரிவித்துள்ள அவர் மத்திய அரசு மேற்கொண்ட தவறான நடவடிக்கை காரணமாக அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் கேசிய கருத்தில் வெளியுறவுக் கொள்கைகள் நலனை பின்பற்றப்பட்டதாகவும் டாக்டர் மன்மோகன் சிங் குற்றம் சாட்டினார் அஇஅதிமுகவை உடைக்க திமுக தலைவர் திரு மு க ஸ்டாவின் சதி செய்வதாக அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இன்று சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களவை மற்றும் சுட்டப்பேரவை தொகுதி இடைத் தேர்தலில் தங்கள் கூட்டணி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் உள்ளாட்சித் தேர்தலை மாநில தேர்தல் ஆணையம்தான் நடத்துவதாகவும் இதற்கும் மாநில அரசுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்றும் அவர் கூறினார் உள்ளாட்சித் தேர்தலை எதிர்கொள்ள அஇஅதிமுக தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்தத் தேர்தல் நடைபெறாததற்கு திமுக வழக்கு தொடுத்தது தான் காரணம் என்றும் அவர் கூறினார் இயற்கை ஒத்துழைத்தால் மேட்டூர் அணை பாசனத்திற்காக உரிய தேதியில் திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் திமுக ஆட்சிப் பொறுப்பேற்றால் மக்களின் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் சூலூர் சட்டப்பேரவைத் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியானவுடன் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்தார் மத்திய மாநில அரசுகள் மக்கள் விரோத போக்கினை கடைபிடிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டித் தலைவர் திரு கே எஸ் அழகிரி குற்றம் சாட்டியுள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் நீட் பிரச்சினையில் காங்கிரஸ் தெளிவான நிலைப்பாட்டை கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் மத்தியில் ஆட்சிப் பொறப்பு வகித்து வரும் பிஜேபி சாதனைகளை சொல்லி வாக்கு கோராமல் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்திக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை பரப்பி வருவதாகவும் திரு அழகிரி குறை கூறினார் மருத்துவப் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வு இன்று நாடுமுழுவதும் நடைபெற்றது தமிழகத்தில் மட்டும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் இந்த தேர்வில் பங்கேற்றனர்

வணிகர் தினம் இன்று மாநிலத்தில் கொண்டாடப்பட்டது இதனையொட்டி பல்வேறு பகுதிகளில் வணிகர் பேரணி நடைபெற்றது சென்னை நடைபெற்ற வணிகர் சங்க மாநாட்டில் ஏராளமானோர் பங்கேற்றனர் நீலகிரி மலை ரயில் குறித்த ஒவியம் மற்றும் புகைப்படக் கண்காட்சி உதகமண்டலத்தில் தொடங்கியது நூற்றாண்டு பழமை வாய்ந்த மலை ரயிலின் சிறப்புகளை சித்தரிக்கும் ஒவியங்களும் புகைப்படங்களும் இதில் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன பல்வேறு சிறப்புகளால் கற்றுலாப் பயணிகளை வெகுவாக கவர்ந்து வரும் நீலகிரி மலையிலின் பெருமை இந்த ஒவியம் மற்றம் புகைப்பட கண்காட்சி மூலம் பன்மடங்கு அதிகரிக்கும் என இதன் ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர் உதகமண்டலத்திலிருந்து மஹில்வாகனன் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் வனப்பகுதியில் சாலையோரம் நடமாடும் யானைகள் அருகே சென்று வாகன ஒட்டிகள் செல்பி எடுப்பதை தடை செய்ய வேண்டும் என்று வன ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வனப் பகுதியில் வறட்சி நிலவுவதால் யானை உள்ளிட்ட வன விலங்குகள் குடிநீர் மற்றம் தீவனம் தேடி சத்தியமங்கலம் மைசூர் இடையேயான தேசிய நெடுஞ்சாலையை பொட்டி வனப் பகுதியில் சுற்றித் திரிவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தற்போது வனப் பகுதியில் வறட்சி நிலவுவதால் யானை உள்ளிட்ட வன விலங்குகள் குடிநீர் மற்றும் தீவனம் தேடி சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலை ஒரம் உள்ள வனப் பகுதியில் பகல் நேர்ங்களில் கற்றி திரிகின்றன

யானைகள் சாலையோரம் கற்றி திரிந்ததை கண்ட வாகன ஒட்டிகள் சாலைகளில் வாகனங்களில் நிறுத்தி விட்டு வனப் பகுதிக்குள் சென்று செல்போனில் யானையை புகைப்படம் எடுப்பது செல்பி எடுப்பது அபத்தை உணராமல் யானைகள் அருகே செல்வது என வன விலங்குகளுக்கு தொந்தரவு செய்கின்றனர்

யானைகள் நடமாடும் பகுதிகளில் வனத்துறையினர் ரோந்து சென்று வாகன ஒட்டிகள் வனப் பகுதிக்கு செல்லாமல் எச்சரிக்கை செய்ய வேண்டும் என வன ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்

இலங்கையில் நேரிட்ட தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தை அடுத்து விசா விதிமுறைகளை அந்நாட்டு அரசு கடுமையாக்கி உள்ளது

விசாவிற்கான கால அவகாசம் முடிவடைந்த பின்னரும் தங்கியிருந்ததன் காரணமாக அவர்கள் வெளியேற்றப்பட்டு இருப்பதாக அவர் தெரிவித்தார் நாட்டின் பாதுகாப்பு சூழ்நிலையை கருத்தில் கொண்டு விசா விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார்

திருச்சி தேசிய தொழில்நுட்பக் கழகத்தில் ஆசிரியர்களுக்கான திறன் பயிற்சி வகுப்புகள் வரும் புதன் கிழமை முதல் நடைபெறவுள்ளன

கவ்ரவ் சோலங்கி மற்றும் மணீஷ் கவ்சிக் தங்கப்பதக்கம் வென்றனர்

இரவு எட்டு மணிக்கு நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் மும்பை அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது லீக் சுற்று ஆட்டங்கள் இன்றுடன் முடிவடைகின்றன ப்ளே ஆப் சுற்று ஆட்டங்கள் வரும் செவ்வாய் கிழமை தொடங்குகின்றன மகளிர் கால்பந்து லீக் போட்டி இன்று லூதியானாவில் தொடங்குகிறது ஆசிய ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி இறுதியாட்டத்தில் இந்தியாவின் சவ்ரவ் கோஷல் மற்றும் ஜோஷ்னா சின்னப்பா இன்று பங்கேற்கின்றனர்